இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதியை விரைந்து விடுவிக்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

காத்திருப்போர் பட்டியலில் தகுதியுள்ளோருக்கு பிரதமரின் வீட்டுவசதித் திட்டத்தில் வீடுகள் கட்டித்தரவும் அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

எதிர்காலத்தில் கோவையில் வர்த்தகம் மற்றும் தொழில்கள் மேலும் வளர்ச்சிபெறுவதை கருத்தில்கொண்டு கூடுதலான ஒடுதளங்கள் அமைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிப் ஷெகாவத்திடம் அளித்தார்

சென்னை கோட்டூர்புரத்தில் இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாணவர்கள் நலனுக்காக மொபைல் ஆப் சேவை மூலம் மின்னனு நூலகம் தொடங்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசு பேருந்து சேவையை பயன்படுத்தும் மாணவ மாணவிகள் புதிய பேருந்து பயண அட்டை கிடைக்கும் வரை பழைய பயண அட்டையையே பயன்படுத்திக்கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்தப்படும் என்றும் ஒழுக்கம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்த சிறப்பு வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக்கூட்டத்தில் இன்று புதுதில்லியில் விவசாயிகள் பிரதிநிதிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் விவசாயம் தொடர்பான பல்வேறு அமைப்புகள் வேளாண் விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் கலந்தகொண்ட இந்த கூட்டத்தில் வேளாண் துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது குறித்தும் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக உயர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இன்று பிற்பகல் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொழில் அதிபர்கள் வர்த்தக நிறுவனங்கள் தொழிலாளர் சங்கங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார் நேரடி அந்நிய முதலீட்டை அதிகரிப்பது தொழில்துறை உற்பத்தியை பெருக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் திரு செய்திக்குறிப்பில் குழந்தைகளை தொழிலாளர் முறையிலிருந்து விடுவித்து இளிமையான குழந்தை பருவத்தையும் முறையான கல்வியையும் உறுதி செய்வதே தமது அரசின் அடிப்படை குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார் இந்த இலக்கை விரைவில் எட்டும் வகையில் நாம் அனைவரும் குழந்தைகளின் உரிமைகளை மதித்திடுவோம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பமாட்டோம் குழந்தைகளை பணியில் அமர்த்தமாட்டோம் என உறுதியேற்று தமிழகத்தை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அந்த செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதி திரு டி எஸ் சிவஞானம் நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் ஆகியோர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை இந்த மனு நீதிபதிகள் திரு சசிதரன் திருமதி பி டி ஆஷா ஆகியோர் கொண்ட அமர்வுமுன் விசாரணைக்கு வந்தது நீதிபதி திரு சசிதரன் இந்த மனு மீதான விசாரணையிலிருந்து தாம் விலகுவதாகவும் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை தாம் ஏற்கனவே மதுரை கிளையில் விசாரித்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் இந்த முடிவை தாம் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றம் செய்யக்கோரி தலைமை நீதிபதி திருமதி வி கே தஹில்ரமாணிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினையால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண தமிழக அரசு போர்கால அடிப்படையில் மாற்று வழிகளை காண வேண்டும் என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

பெரம்பலூரில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் ஒரு முனை தீர்வுக்குழு மூலம் எளிதில் அனுமதி பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து குழந்தைத் தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் கொடியசைத்து தொடங்கிவைத்தார் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மழை காலத்திற்கு முன்பான வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது நாமக்கல் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப்பணிகள் துறை சார்பில் தீத்தடுப்பு செயல்முறை விளக்கங்கள் நாமக்கல்லில் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் தீ மற்றும் உயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி கொடியசைத்து தொடங்கிவைத்தார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்துவருவதையடுத்து

விளையாட்டுச் செய்திகள் உலககோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது